புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் இன்னுயிர் ஈந்த வீரர்களின் உயிர் தியாகம் பயங்கரவாதத்தை வேரோடு களையும் உத்வேகத்தை நம் நாட்டிற்கு தொடர்ந்து அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் இதுதொடர்பாக மக்களின் சூளுரைக்கும் அது வலிமை சேர்க்கும் என்றும் கூறியுள்ளார் இனம் வகுப்புவாதம் உள்ளிட்ட அனைத்து வேறுபாட்டு ஜாதி மத தடைகளையும் மறந்து பயங்கரவாத சவால்களை ஒருங்கிணைந்து நாம் எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் இதனால் தீவிரவாதத்தை ஒடுக்கும் நம் நாட்டின் முயற்சிகள் பலத்துடனும் உறுதியுடனும் வலிமையுடனும் செயல்படுத்த முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டு மக்களின் உயிரை பாதுகாப்பதில் தீரமிகு வீரர்கள் மிக உயரிய தியாகத்தை புரிந்திருப்பதாக குறிப்பிட்டார் உயிரிழந்த தியாகிகளுக்கு தலைவணங்கி தமது அஞ்சலியை செலுத்துவதாக கூறிய பிரதமர் நாட்டில் அமைதியை நிலைநாட்டவும் தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு அவர்களின் மொழியிலேயே பதிலடி வழங்கியதிலும் இந்த வீரமிகு நெஞ்சங்கள் அளப்பரிய சேவையையும் திறனையும் வெளிப்படுத்தியிருப்பதாக் கூறினார் புல்வாமா தாக்குதலில் இன்னுயிரை தியாகம் செய்த ஜவான்களின் மரணம் நாட்டு மக்களை வருத்தத்தில் ஆழ்த்தியிருப்பதோடு கோபமூட்டியிருப்பதாகவும் பிரதமா் சுட்டிக்காட்டினார்

வீரர்களின் மரணத்தை தொடர்ந்து அவர்தம் குடும்ப உறுப்பினர்கள் இரண்டாவது புதல்வரையும் ராணுவத்திற்கு அனுப்ப தயாராக இருப்பதை பிரதமர் உளமாற பாராட்டியுள்ளார்

இன்னுயிர் ஈந்த வீரர்களின் நினைவாக புதுதில்லியில் தேசிய போர் நினைவுச்சின்னம் நாளை அர்ப்பணிக்கப்படும் என்று கூறிய பிரதமர் நாட்டை காக்கும் ராணுவப்படையினரின் நாம் செலுத்தும் சிறிய கடன் இதுவாகும் என்றார் இந்தியா கேட் அமர்ஜவான் ஜோதி அருகே அமைய உள்ள இந்த தேசிய போர் நினைவுச்சின்னத்தை பெருந்திரளான மக்கள் புனித இடமாக கருதி வணக்கத்துடன் தங்களது நன்றியை செலுத்துவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்

இந்தியாவின் எதிர்காலத்தை தொலைநோக்கு பார்வையுடன் கணித்த ஜாம்ஷெட்ஜி டாடா ஜனநாயக சவால்களுக்கு எதிரான முன்னாள் பிரதமர் மொராஜி தேசாயின் பேராட்டம் போன்றவற்றை சுட்டிக்காட்டிய பெற்றோரின் சாதனைகளையும் எடுத்துரைத்தார்

அடுத்த இரண்டு மாதங்களுக்கு நாடு பொதுத்தேர்தல் பரபரப்பில் காணப்படும் என்பதால் ஆரோக்கியமான ஜனநாயக நெறிமுறைகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் அடுத்த மன் கி பாத் மனதின்குரல் நிகழ்ச்சி மே மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறும் என்றும் பிரதமர் கூறினார் மக்கள் சக்தி மீது கொண்ட அபார நம்பிக்கையினால் மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் மன் கி பாத் மனதின்குரல் தொடர் நிகழ்ச்சியில் தமது உரையாடல்கள் மீண்டும் தொடங்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்தார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நாடு விவசாயிகளுடன் துணை நிற்பதாக கூறினார் மத்திய அரசு விவசாயிகளுக்கு அறிவித்துள்ள தொகை அவர்களது வங்கி கணக்குகள் மற்றும் வீடுகளுக்கு சென்றடைவது உறுதிசெய்யப்படும் என்றார் முந்தைய அரசுகள் நிறைய திட்டங்களை பற்றி காகிதம் அளவிலேயே பேசியதாகவும் விவசாயிகளை எவ்விதத்திலும் வலுப்படுத்தவில்லை என்றும் குறை கூறினார் சேவையாற்ற தங்கள் அரசுக்கு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி வேளாண் பிரிவினரின் சிறிய தேவைகளையும் கவனத்தில் கொண்டதாக அவர் குறிப்பிட்டார்

தமிழகத்தில் இத்திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

சிவராசு முதல் தவணைக்கான சான்றிதழ்களை வழங்கினாா் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி தேனி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் இந்நிகழ்ச்சியை நேரடியாக ஒலிபரப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகளுக்கு முதல்தவணைத் தொகை இன்று வழங்கப்பட்டது

நரேந்திரமோடி வரும் ஒன்றாம் தேதி கன்னியாகுமரிக்கு வருகை தந்து சாலை ரயில் கப்பல் போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளதாக மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு

சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமரின் வருகை தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்

மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்ற எண்ணத்தால் திமுக உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான கிராம சபைக் கூட்டங்களை நடத்தி வருவதாக குறை கூறியிருக்கிறார் ச்ச்ச்ச் பியூஷ்கோயல் சென்னை சென்ட்ரல் ரயில்நிலையத்தில் இன்று பிற்பகல் நடைபெறும் விழாவில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நிறைவேற்றப்பட்டுள்ள பல்வேறு ரயில்வே திட்டங்களை மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தொடங்கி வைக்கிறார் கிண்டி ரயில்நிலையத்தில் அமைக்கப்பட உள்ள நடை மேம்பாலம் நெய்வேலி என்

இந்நாளையொட்டி அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் அமைந்துள்ள கே

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு செல்லூர் கே ராஜு திருமதி வளர்மதி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்

இதனிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டரில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்கு தலைமுறைகள் தாண்டியும் பேசப்படும் என்று புகழாரம் சூட்டியுள்ளார்

அன்பழகன் தர்மபுரியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலையை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி நாளை திறந்து வைக்கிறார்

இளங்கோவன் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்றிரவு காலமானார்

விராட்கோலி தலைமையிலான இந்திய அணியில் குல்தீப் யாதவ்விற்கு ஓய்வளிக்கப்பட்டு மயங்க் மார்க்கண்டே விற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது

இரண்டாவது போட்டி பெங்களுரூவில் வரும் புதன்கிழமை நடைபெறும்